பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்துகின்றனர்

இந்த நிகழ்ச்சியின்போது அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொடர்பான நான்கு நூல்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிடவுள்ளார்

புதிய தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட செயல்படுத்துவதற்கான உக்திகளை வகுப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும்

இதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அம்பேத்கார் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் அம்பேத்கர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக குரல் எழுப்பினார் என்று குறிப்பிட்டுள்ளார் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க விரும்பி அதற்காக தமது வாழ்நாளை அவர் அர்ப்பணித்தார் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றவும் அதன் மூவம் வலுவான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்கவும்அவரது பிறந்த நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார்

வறுமை பசி உள்ளிட்டவற்றை களைய உலக தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்ற தொற்று பாதிப்பு ஏற்பட்டதாக கூறிய அவர் தற்போது ஒராண்டுக்கும் மேலாக தொற்று பாதிப்புடன் உலகம் போராடுவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் ருவாண்டா அதிபர் திரு பால்ககாமே டென்மார்க் பிரதமர் திருமதி மெட்டே ஃபிரெடெரிக்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று உரையாற்றினார்கள்

நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆவோசிக்கப்படவுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடிய நிலையில் இன்று ஆளுநர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது

பொது போக்குவரத்து சேவைகள் இயங்கும் எனவும் ஆனால் அவற்றில் அத்தியாவசிய பணிக்குச் செல்லும் ஊழியர்கள் மட்டுமே பயணிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் உணவகங்களில் பார்சல் சேவை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வணிக வளாகங்கள் திரையரங்குகள் பொழுதபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்டவை முழுவதமாக மூடப்படுவதாகவும் அவர் கூறினார் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்புகளுக்கும் அனுமதி இல்லை என்று அவர் தெரிவித்தார் அத்தியாவசியம் அல்லாத அளைத்து நிறுவனங்களும் செயல்பட தடை விதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மே முதல் தேதி காலை வரை இது அமலில் இருக்கும் என்றும் திரு உத்தவ் தாக்ரே கூறினார் வங்கிகள் மருந்தகங்கள் சரக்குப் போக்குவரத்து வேளாண் பணிகள் உள்ளிட்டவற்றுக்கு தடையில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

உலக வங்கித் தலைவர் திரு டேவிட் மல்பாஸுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் இந்த கோவிட் பாதிப்பின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த உள்ளுர் அளவில் திறம்பட்ட தனிமைப்படுத்துதல் முறைகள் கையாளப்படும் என்று கூறினார் ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க அரசு விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார் விரைவாள பரிசோதனை உத்திகள் சிறந்த சிகிச்சை முறைகள் தடுப்பூசி செலுத்துதல் போன்றவற்றின் மூலம் இத்தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

எல்இடி பல்புகள் விநியோகம் மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டம் போன்றவை குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார்

புனித ரமலான் மாதம் தொடங்கியிருப்பதை முன்னிட்டு இஸ்வாமியர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் ஏழைகளுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அதற்கு ரம்ஜான் முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சமத்துவம் சகோதத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றின் மீதான உறுதிப்பாட்டையும் ரமலான் வலியுறுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ரம்ஜான் நோன்பு தொடங்கியிருப்பதை முன்னிட்டு மசூதிகளில் சிறப்புத் தொழுகைகள் தொடங்கியுள்ளன தமிழ் புத்தாண்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சார்வரி ஆண்டு நிறைவடைந்து பிலவ ஆண்டு இன்று தொடங்கியுள்ளது இதை முன்னிட்டு கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன

இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஐதராபாத் அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது